ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

வாரங்கள் வரைநீட்டிப்பதற்குதேசியதடுப்பூசிதொழில்நுட்பஆலோசனைபிரிவு அனுமதிவழங்கியுள்ளது

நாளைவிடுவிக்கப்படுகிறது தமிழகத்தில் ஊரடங்கில் மாற்றம் செய்வதுகுறித்தஆவோசனைகளைவழங்குமாறுஅனைத்துக்கட்சிதலைவர்களைமுதலமைச்சர் திருமுக ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்

தேர்வாணையம் ஒத்திவைத்துள்ளது

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இக்கூட்டத்தில் பேசியடாக்டர் ஹர்ஷ்வர்தன் சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்குமுழுமையாகதடுப்பூசிபோடப்படுவதைஉறுதிசெய்யுமாறகேட்டுக்கொண்டார் நாட்டில் தடுப்பூசிஉற்பத்தியைஅதிகரிக்கஅரசுதொடர்ந்துஆதரவளித்துவருவதாகஅமைச்சர் கூறினார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளை இந்தியாவில் பயன்படுத்தஅவசரபயன்பாட்டிற்கானஒப்புதல் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டுத் தடுப்பூசிஉற்பத்தித்திறனும் அதிகரித்துவருவதாகஅமைச்சர் குறிப்பிட்டார்

இருப்பினும் கோவாக்சின் தடுப்பூசிக்கான இடைவெளியில் மாற்றம் இல்லைஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மணிநேரத்திற்குள் எடுக்கப்பட்டதாக அந்தபரிசோதனை இருக்கவேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தஅறிக்கை ஏழு நாட்களுக்குகெல்லதக்கதாகும் சரக்குவாகனங்களில் ஒட்டுநர் ஒருஉதவியாளர் மட்டுமேஅமைதிக்கப்படுவர் வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிமுதல் நோய் பரவுவதைகட்டுப்படுத்தகடுமையானகட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என்றும் மகாராஷ்டிரஅரசுதெரிவித்துள்ளது

க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்தநோய்த்தொற்றுதொடர்பாகசுட்டப்பேரவைகட்சித் தலைவர்கள் பங்கேற்றஆலோசனைகூட்டத்திற்குதலைமைவகித்தபேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

கோவிட் அதிகரித்துவருவதைகருத்தில்கொண்டுகுடிமைப்பணிகள் பரவல் ஆரம்பகட்டதேர்வைமத்திய அரசுபணியாளர் தேர்வாணையம் ஒத்திவைத்துள்ளது

இதுதொடர்பாகபிரதமர் நரேந்திரமோடிக்குஎழுதியுள்ளகடிதத்தில் திரு அவர் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளார்

இழப்பீட்டுத் தொகையையும் அரிசிமானியத் தொகையையும் உடனடியாகவிடுவிக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்திஉள்ளார் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதானகூடுதல் மேல்வரி மூலம் மத்தியஅரசுக்குகிடைத்துள்ளவருவாய் மாநிலஅரசுகளுக்குபகிா்ந்துஅளிக்கப்படாதநிலையில் அதனொடுசெய்யசிறப்பு நிதியுதவிஅளிக்கவேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் மாநிலஅரசுகளுக்கானகடன் வாங்கும் அளவையும் ஒருசதவீதம் உயர்த்தவேண்டும் என்றும் திரு

பிரதமர் பங்கேற்கும் காணொளிநிகழ்ச்சியில் மத்தியவேளாண்துறைஅமைச்சரும் கலந்துகொள்கிறார்

தடுப்பூசிஎடுத்துக்கொண்டதால் தங்களுக்குஎவ்விதபக்கவிளைவோ உடல்நலபாதிப்போஏற்படவில்லைஎன்றுபயனாளிகள் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தனர்

இந்நிலையில் இந்தஆலையில் உற்பத்திசெய்யப்பட்டநான்கு புள்ளிஎட்டுமெட்ரிக் டன் திரவஆக்சிஜன் நிரப்பியலாரியை செந்தில்ராஜ் தூத்துக்குடிமாவட்டஆட்சியர் திரு மருத்துவமனைகளுக்கு இன்றுகாலைஅனுப்பிவைத்தார் பல்வேறுபகுதிகளுக்குமழைக்குவாய்ப்பு உள்ளதாகசென்னைவானிலைஆய்வு தமிழகத்தின் மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைதெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைபெய்யக்கூடும் என்றும் கூறினார்